புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை அப்போது திரு விளாடிமீர் புட்டின் தெரிவித்தார்

கள்ளியாகுமரியில் இன்று நடைபெறு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் நான்குவழிச் சாலையாக மாற்றப்பட்ட மதுரை ராமநாதபுரம் நெடுஞ்சாலையை அவர் திறந்து வைக்கிறார் மதுரை செட்டிக்குளம் நத்தம் நான்குவழிக்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டுகிறார் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர் இன்று தொடங்கப்படும் புதிய சாலைத்திட்டங்களின் மூலம் விரைவான பயணம் மாசு குறைப்பு உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளியாகுமரியில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை அப்போது திரு விளாடிமீர் புட்டின் தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா துணை நிற்கும் என்று அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா ஆதரவு அளிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் பயங்கரவாதிகளுக்கு அளிக்கப்படும் ஆதரவுகளை முற்றிலுமாக தடுக்க இருநாட்டு தலைவர்களும் உறுதியேற்றுக்கொண்டனர் இந்தியா ரஷ்பா இடையே நீடித்துவரும் நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்பு தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த அவசரச் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி புதிய அவசரச்சுட்டம் காஷ்மீரில் சர்வதேச எல்லைக்கு அருகே உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் காஷ்மீர் இடஒதுக்கீடு சுட்டத்திற்குள் கொண்டுவருவதற்கு வகைசெய்கிறது என்று தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை உலகத்தரத்திவாள மருத்துவ பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

மத்தியப்பிரதேச மாநிலம் குவாலியரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் அமைப்பதற்கும் ஆக்ரா கான்பூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவை மென்பொருள் உற்பத்தி நாடாக மாற்றுவதற்கு வகைசெய்யும் தேசிய மென்பொருள் கொள்கைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ஆதார் சுட்டம் சுட்டவிரோத பணப்பரிமாற்றத் தடைச்சுட்டம் மற்றும் இந்திய தந்திச்சுட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கொண்டுவரும் அவசரச் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆதாரை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் மக்களுக்கு மேலும் பலனளிக்கும் வகையிலும் புதிய ஷரத்துக்கள் ஆதார் சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பையோ எத்தனால் திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரதமர் றிவான் போஜனா திட்டத்திற்கு மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது

மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கான புதிய திட்டத்திற்கு மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவைக்குழக் கூட்டத்திற்குப்பின் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்டஜேட்வி கூறுகையில் அடுத்த மூன்றாண்டுகளில் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் ஹோமியோபதி மத்திய குழும சுட்டத்திருத்தத்திற்கான அவசரச் சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அவசரச் சுட்டத்தின்படி ஹோமியோபதி மத்திய குழும இயக்குநர்களின் பதவிக் காலம் மேலும் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்படுகிறது

இதனால் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும்

ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் ஜமாத் ஈ இஸ்லாமி இயக்கத்திற்கு மத்திய அரசு ஐந்தாண்டு காலம் தடை விதித்துள்ளது அம்மாநிலத்தில் பிரிவினைவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அந்த அமைப்பிற்கு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச்சட்டத்தின்கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஜமாத் ஈ இஸ்வாமிய அமைப்பு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காஷ்மீர் காவல் துறையினர் கைது செய்த சில நாட்களுக்குள் அந்த அமைப்பிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சயீத் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதன்பின் அவர் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கானிடமும் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்ற பிரதமர்களிடமும் திரு ஷேக் முகமது பின் சயீத் கவலை தெரிவித்ததாகவும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அரபு நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி ஏற்படவும் மீண்டும் நல்லுறவு ஏற்படவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் உறவு பலப்படுவதற்கு ஐக்கிய அரபு நாடுகள் உதவும் என்றும் திரு முகமது பின் சயீத் தெரிவித்துள்ளார் சுட்டவிரோதமாக வெடிபொருட்களை வைத்திருந்த வழக்கில் சிமி தீவிரவாதிகள் ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து போபால் சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது தேசிய புலனாய்வு முகமையின் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கிரிஷ் தீட்சித் இந்த தீர்ப்பை வழங்கினார்

இந்த வழக்கில் ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு அபுதாபியில் இன்று தொடங்குகிறது இந்த மாநட்டின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் உரையாற்றவுள்ளார் இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் மாநாட்டின் முடிவில் மற்ற நாடுகளின் அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை திருமதி சுஷ்மா சுவராஜ் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக இந்தியா அழைக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் ஐக்கிய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அப்துல்வா விடுத்த அழைப்பை ஏற்று திருமதி கஷ்மா கவராஜ் கலந்தகொள்கிறார் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காஸியாபாதில் தேசிய யுனானி மருத்துவ மையத்திற்கு ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபாத் எஸ்சோ நாயக் இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

வியட்நாம் தலைநகர் ஹானோயில் நடைபெற்ற அமெரிக்கா வடகொரியா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உள் னுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்குப்பின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறுகையில் வடகொரியா மீதான அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும் என்ற வடகொரியாவின் கோரிக்கையை தாம் நிராகரித்துவிட்டதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் சிங்கப்பூரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்குப்பின் இரு தலைவர்களும் ஹானோயில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை